உலக புகழ்பெற்ற ஜெகன்நாத் ரத யாத்திரை ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்குகிறது தீவிரவாதிகளுக்கு நிதியுதவி செய்ததாக மும்பை தாக்குதலில் தொடர்புடைய ஹபீஸ் சயீத் மற்றும்

உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணியை வென்று இங்கிலாந்து அணி அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் அனைத்து பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கானமத்திய அமைச்சரவைக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இதன் மூலம் முதலீடும் உற்பத்தியும் அதிகரிக்கும் என்று கூறினார்

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இந்த முடிவினால் மத்திய ஆயுதக்காவல்படை அதிகாரிகளின் நிர்வாகம் மற்றும் பணித்திறன் மேம்படும் என்றும் தெரிவித்தார்

லக்னோ மங்களூர் விமான நிலையங்களை தளியார் பங்களிப்புடன் இந்திய விமான நிலைய ஆணையகம் நடத்துவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

கடந்த ஒராண்டில் நாட்டின் வளர்ச்சி குறித்த நிலை இந்த ஆய்வறிக்கையில் இடம் பெறவுள்ளது

அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது

பட்ஜெட்டுக்கு முந்தைய விவாதங்கள் மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்து மக்களவையில் ஆற்றும் உரை பட்ஜெட் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகள் பட்ஜெட்டுக்கு பிந்தைய நிபுணர்களுடனான விவாதங்கள் ஆகியவையும் இதில் இடம் பெறும்

பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இத்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்

உலக புகழ்பெற்ற பூரி ஜெகன்நாதர் ஆலய ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது ஜெகன்நாதர் பாலபத்திரர் தேவி சுபத்திரா ஆகியோரை கண்டு தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் பூரியில் குவிந்துள்ளனர் இவர்களை தாங்கிய அழகிய ரதங்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க உள்ளனர்

மத்திய கல்வி நிறுவனங்கள் திருத்தச் சட்டத்திற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய கல்வி நிறுவனங்களுக்கு ஷெட்பூல்டு வகுப்பு பழங்குடியினர் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பிரிவிலிருந்து ஆசிரியர்களை நேரடியாக நியமனம் செய்யும்போது ஆசிரியர்களுக்கு இட ஒதுக்கீடு வழங்க இந்த சுட்டத் திருத்த மசோதா வகை செய்கிறது

இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அந்நாட்டின் தீவிரவாத ஒழிப்புத்துறை தீவிரவாத செயல்களுக்கு நிதி திரட்டுவதற்காக ஜமா உத் தாவா தலைவனும் அவனது கூட்டாளிகளும் ஐந்து அறக்கட்டளைகளை பயன்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது

மருத்துவமனையில் தற்போது அதிநவீன சிறப்பு கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் இது டிசம்பர் மாதம் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது மக்களவை தேர்தலில் பிஜேபி பெற்றி பெற்றதை அடுத்து அதை கொண்டாடும் விதமாக அக்கட்சியின் தொண்டர் திரு கிம்சந்த் சந்திரானி என்பவர் குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்திலிருந்து சைக்கிள் மூலம் புதுதில்லி சென்றடைந்தார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் கிம்சந்த்தின் செயல் தம்மை ஈர்த்துள்ளதாக கூறியுள்ளார் நாட்டின் அகல ரயிவ்பாதைகளில் இருந்த ஆளில்லா லெவல் கிராஸிங்குகள் அனைத்தும் அகற்றப்பட்டதாக ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஸ்கோயல் தெரிவித்துள்ளாா்

நடப்பாண்டின் ஹஜ் யாத்திரிகர்களின் முதல் குழு புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர் விமான நிலையத்தில் இவர்களை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி வழியனுப்பி வைத்தாா் பின்னர் பேசிய அவர் முதல் முறையாக இவ்வாண்டு இந்தியாவிலிருந்து இரண்டு வட்கத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தாா் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்திற்கு இங்கிலாந்து அணி முன்னேறியுள்ளது

எளினும் நியூசிலாந்து அணியின் அரையிறுதி வாய்ப்பு தொடர்ந்து நீடிக்கிறது ஆனால் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நாளை நடைபெறவுள்ள போட்டியில் பாகிஸ்தான் அணி அதிக ரன் விகித அடிப்படையில் வெற்றி பெற்றால் அந்த அணி அரையிறுதிக்கு முன்னேற வாய்ப்புள்ளது லீட்ஸில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெஸ்ட் இன்டஸ் அணியை எதிர்கொள்கிறது